எடப்பாடி பழனிசாமி பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் கேட்டுக் கொண்டுள்ளார்

விரும்புவோருக்கு உதவும் வகையில் சென்னை மாநகர காவல்துறை சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது

ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளாா்

எடப்பாடி பழனிசாமி பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் கேட்டுக் கொண்டுள்ளார்

ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சராசரியாக ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சிறப்பு மானியமாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டால்தான் கடுமையான பொருளாதார தாக்கத்திலிருந்து மாநிலங்கள் மீளமுடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தை பொறுத்தமட்டில் சாதாரண மக்களுக்கு சிரமம் ஏற்படாத வகையில் அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பிரதமரின் ஏழை மக்களுக்கான உதவித் திட்டத்தின்கீழ் மத்திய அரசு அறிவித்துள்ள நிவாரண நடவடிக்கைகளை வரவேற்பதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் பணப்புழக்கத்தை அதிகரிக்க வட்டிக் குறைப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் ரிசர்வ் வங்கி மூலம் எடுக்கப்பட்டுள்ளதையும் வரவேற்றுள்ளார் மத்திய அரசின் உதவித் திட்டங்களைப் போலவே தமிழகம் உள்ளிட்ட மாநில அரசுகளும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

தமிழக அரசின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கோவிட் தொற்று தடுப்பு மற்றும் நிவாரணப் பணிகளையும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார்

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் அந்த இளைஞர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவரது உடல்நிலை சீராக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

மெகராஜ் தெரிவித்துள்ளார்

தருமபுரி நகரின் முக்கிய சாலைகளில் காவல்துறையின் வருண் வாகனம் மூவம் கிருமி நாசினி தெளிக்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி மல்விழி ஆய்வு செய்தார் பின்ள் செய்தியாளா்களிடம் பேசிய அவர் மாவட்டத்தில் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார்

கந்தசாமி தெரிவித்துள்ளார்

ஈரோடு மாவட்ட காவல்துறையினருக்கு கோவிட் பாதிப்பு உள்ளதா என்பதை அறிந்து கொள்வதற்கான சிறப்பு மருத்துவ பரிசோதனை நேற்று மேற்கொள்ளப்பட்டது

அரியலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி விளையாட்டுத் திடலில் அமைக்கப்பட்டுள்ள காய்கறி சந்தையில் பொதமக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றும் வகையிலான வட்டத்திற்குள் நின்று காய்கறிகளை வாங்கி செல்லுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்

நரேந்திரமோடி தெரிவித்துள்ளாா் அவசர சூழ்நிலைகளுக்கான பிரதமரின் குடிமக்கள் உதவி மற்றும் நிவாரண நிதி என்ற பெயரிலான இந்த நிதிக்கு தாராளமாக நன்கொடை வழங்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

பிரதமர் திரு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

மக்களவை உறுப்பினர்கள் அனைவரும் இந்த நிதி ஒதுக்கீட்டிற்கான தங்களது ஒப்புதல் கடிதத்தை மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்திற்கு வழங்குமாறு மக்களவைத் தலைவா் திரு

பிர்லா அறிவுறுத்தியுள்ளார் நோய் பாதிப்பை பரிசோதிப்பதற்கான உபகரணங்கள் முகக்கவசம் மற்றும் தனிநபர் பாதுகாப்பு சாதனங்களும் வாங்குவதற்கு இந்த நிதி பயன்படுத்தபடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோன்று மாநிலங்களவைத் தலைவர் திரு

வெங்கப்யா நாயுடுவும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தலா ஒரு கோடி ரூபாய் ஒதுக்குவதற்கான ஒப்புதல் கடிதங்களை அளிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர் இது தொடர்பாக அனைத்து உறுப்பினர்களுக்கும் தனித்தனி கடிதங்களை அனுப்பி வைத்துள்ளார் பொதுத்துறை வங்கிகள் மற்றும் ஏடி எம் மையங்களில் போதிய ரொக்கம் கையிருப்பு இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுமாறு மத்திய நிதியமைச்சன் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார் பொதுத்துறை வங்கிகளின் தலைவர்கள் மற்றும் நிர்வாக இயக்குநர்களை தொலைபேசியில் தொடர்புகொண்டு பேசிய அவர் ஊரடங்கு உத்தரவு காரணமாக வெளியே செல்ல முடியாத வங்கி வாடிக்கையாளர்கள் டிஜிட்டல் பரிமாற்றத்தை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை முறையாக பராமரிக்குமாறு வலியுறுத்தியுள்ளார் இதேபோல தனியார் வங்கிகளும் நாடு முழுவதும் சமூக இடைவெளியை பின்பற்றி தடையற்ற வங்கி சேவைகளை வழங்குமாறு நிதியமைச்சா் வேண்டுகோள் விடுத்துள்ளாா் ஊரடங்கு காலக்கட்டத்தில் பயிா்கள் அறுவடை தடையின்றி மேற்கொள்வதை உறுதி செய்யும் வகையில் விவசாயம் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சா் திரு நரேந்திர சிங் தோமா் தெரிவித்துள்ளாா் விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு உள்துறை அமைச்சகம் இதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு இருப்பதாக அவர் கூறியுள்ளார் மேலும் ஊரடங்கு காரணமாக விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சினைகளை தாம் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரபல நாட்டுப்புற பாடகி பரவை முனியம்மா உடல்நலக் குறைவால் இன்று அதிகாலை காலமானார்

கோவிட் தொற்று முதலில் பரவிய சீனாவின் ஹுபே மாகாணத்தில் பாதிப்பு தனிந்ததை அடுத்து இன்று முதல் அங்கு உள்நாட்டு விமானப் போக்குவரத்து மீண்டும் தொடங்குமௌ அறிவிக்கப்பட்டுள்ளது